இளைஞர்களுக்கு உதவிடும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அளிக்கவில்லை என்றபோதிலும் அவர்கள் நடந்துகொண்ட விதம் காரணமாகத்தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக அவைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு கூறியுள்ளார்

முதலமைச்சா்களுடன் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை ஆலோசனை நடத்துகிறார்

விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் மாநில அரசு அனுமதிக்காது என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாகத் கூறியுள்ளார்

எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா சள்வதேச அளவில் முதன்மையாக உருவெடுக்க இளைஞர்களுக்கு உதவிடும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் குவாஹாத்தி ஐ ஐ டி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றினார் கற்பித்தலுக்கான புதிய தொழில்நுட்பம் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கைபில்தான் உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு அவர்களின் கனவுகளை நனவாக்குவதற்கு ஏதுவாக புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் பிரதம் கூறினாள் உலகின் கல்வி மையமாக இந்தியா திகழும் என்று அவர் தெரிவித்தார்

இந்த விழாவில் அஸ்ஸாம் மாநில முதலமைச்ச் திரு ச்பானந்த சோனாவால் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் ஆகியோரும் இந்த பட்டமணிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார் மாநிலங்களவையில் வேளாண் தொடர்பாக மசோதாக்கள் நிறைவேற்றப்படும்போது ரகளையில் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எட்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் இன்று நண்பகல் வாக்கில் தங்களது ஆர்ப்பாட்டத்தை முடிவுக் கொண்டு வந்தனர் முன்னதாக இன்று காலை மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த உறுப்பினர்களுக்கு தேநீர் வழங்கினார் இன்று காலை மாநிலங்களவை கூடியபோது எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கையை வாபஸ் பெறும் வரை தாங்கள் அவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாகத் தெரிவித்து அவையிலிருந்து வெளியேறினார் இதைத் தொடர்ந்து மற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னா் நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மாகாந்தி சிலை அருகே அவா்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் அவையில் பேசிய மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தமக்கு மகிழ்சசி அளிக்கவில்லை என்றபோதிலும் அவர்கள் நடந்துகொண்ட விதம் காரணமாகத்தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளுடன் பேச்சு நடத்த அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் எட்டு உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதம் சரிதானா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கும் வரை அவர்கள் மீதான நடவடிக்கை திரும்ப்பபெறப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு நாள் உண்ணாவிரதப் போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் கூறியுள்ளார் மாநிலங்களவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதன் காரணமாக நாடாளுமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ஹரிவன்ஸ் தேநீர் அளித்தது பாராட்டுதலுக்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நாட்டு மக்களோடு இணைந்துதாமும் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் விவசாய மசோதாக்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் விவசாயிகளிடம் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தின்போது பேசிய அவர் வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு கொள்முதல் விலை எந்த விதத்திலும் விலக்கிக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தாா் ஆறு ரபி பருவக் காலத்தில் பயிரிடப்படும் விளை பொருட்களுக்கு முன்கூட்டியே விலை நிர்ணயம் செய்து அரசு கொள்முதல் செய்ய முன்வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் புதிய சட்டத்தின் மூவம் நவீன தொழில்நுட்பங்கள் வேளாண் இந்த துறையில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆறு ஆண்டுகளில் ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குறைந்த ஆதரவு விலையை அரசு வழங்கி உள்ளதாக அவர் கூறினார் இது முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வழங்கியதைக் காட்டியும் இரண்டு மடங்கு அதிகம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் பிரபல வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரையின் அடிப்படையிலேயே குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எதிர்க்கட்சிகள் கூறிவரும் தவறான பிரச்சாரத்திற்கு விவசாயிகள் செவி சாய்க்க வேண்டாம் என்றும் திரு நரேந்திரசிங் தோமர் கேட்டுக் கொண்டார்

பின்னா் அவா்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு அதனை ஆதரிக்கும் என்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மற்றும் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் அரசு அனுமதிக்காது என்று திட்டவட்டமாகத் கூறினார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் தொடர்பான சட்டங்களினால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் நன்மையே பயக்கும் என்பதால்தான் அஇஅதிமுக அரசு அஅதனை ஆதரித்ததாகவும முதலமைச்சர் தெரிவித்தார் விவசாயிகள் தங்கள் பொருட்களுக்கு அறுவடைக்கு முன்னரே விலை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் இந்த சுட்டங்கள மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டா் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதுறு பேசி வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்

இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய நிதி அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த சுட்டத்தின் மூலம் கூட்டுறவு வங்கிகள் பயன்பெறும் என்றும் வங்கி வாடிக்கையாளா்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் கூறினார் இந்த சுட்டத்தின் மூலம் கூட்டுறவு வங்கிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்றும் இது வங்கிகள் தொடர்பான நடவடிக்கைகளை மட்டுமே கட்டுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் வரி சீர்திருத்தங்கள் தொடர்பான திருத்தச் சட்ட மசோதாவும் இன்று மாநிலங்களில் நிறைவேறியது

வறட்சி மற்றும் போர்க்காலங்களில் அத்தியாவசியப் பொருட்களை மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விநியோகம் செய்வதற்கு இந்த சுட்டத்தில் வழிவகை செய்யபப்ட்டுள்ளது ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக தற்போது இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது

இந்த சுட்டத்தின் மூலம் தேவைக்கேற்ற விநியோகத்தை உறுதிப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டாள் உணவு உற்பத்தி மற்றும் விளை பொருட்களை பாதுகாக்க இந்த சுட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உலகிலேயே இந்தியாவில்தான் ஒற்றை கொம்பு காண்டா மிருகங்கள் அதிக அளவில் இருப்பதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் இந்த காண்டா மிருகங்கங்கள் அஸ்ஸாம் மேற்குவங்கம் உத்திரபிரதேச மாநிலங்களில் அதிக அளவில் இருப்பதாக அவர் கூறினார் இந்தியாவில் மொத்தம் மூவாயிரம் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் வாழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டாள் உலக காண்டா மிருக தினத்தையொட்டி இன்று அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தேசிய அளவில் காண்டாமிருகங்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்ததன் காரணமாக காண்டா மிருகங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகக் குறிப்பிட்டுள்ளார் தேசிய காண்டா மிருகங்கள் பாதுகாப்புத் திட்டம் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் மிருகங்களை பாதுகாப்பதுடன் அவை வாழ்வதற்கான இடங்களை விரிவுபடுத்துவது